தமிழகத்தில் அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களும் நாளை வழக்கம் போல் செயல்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு ராயல் சேலஞ்சா்ஸ் பெங்களுரு ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது

ஹிமாச்சலப் பிரதேசத்தின் மணாலி லடாக் யூனியன் பிரதேசத்தின் லே பகுதியை இணைக்கும் உலகின் மிக நீளமான அடல் சுரங்க நெடுஞ்சாலை பாதையை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசிய பிரதமர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மேம்படுத்தப்படும் என்றார் எல்லைப்பகுதி கட்டமைப்பில் நமது வள பயன்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமா் இதன் ஒருபகுதியாக பாலம் அமைத்தல் சுரங்கம் அமைத்தல் நெடுஞ்சாலை பணிகள் போன்றவை மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுமக்களும் ராணுவ வீரர்களும் பயனடையும் வகையில் இப்பணிகள் விரிவுபடுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார் அடல் சுரங்கபாதை மூலம் லே லடாக் பகுதிகள் நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் இணைக்கப்படும் என்று எடுத்துரைத்த பிரதமர் இதன் மூலம் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் கூறினார்

இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர் முப்படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராணுவ தலைமை தளபதி எம்

நரவனே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

புதுதில்லியில் நகர்ப்புற ஸ்வச் பாரத் இயக்கத்தின் இணையதள கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் தூய்மை இந்தியா உருவாக்குவதில் நாம் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற உறுதியேற்க வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய இத்துறையின் செயலர் துர்கா சங்கர் மிஸ்ரா பெரும்பான்மையான இந்திய நகரங்களில் திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லை என்று சுட்டிக்காட்டினார்

மத்திய அரசின் உறுதியான பரிசோதனை நடவடிக்கைகளால் தொற்றிலிருந்து மீள்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தல் இறப்பு விகிதம் குறைவு போன்றவை சாத்தியமானதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது

முதலமைச்சர் தமிழகத்தில் அரசின் தீவிர முயற்சிகளால் கோவிட் தொற்று காலத்திலும் வருவாய் உயா்ந்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே பழனிசாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

திருவாரூர் மாவட்டம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை இன்று ஆய்வு செய்த அவர் நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளான போதும் அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களும் வழக்கம் போல் செயல்படும் என்றார்

அன்பழகன் வாய்ஸ் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பசுமை தர்மபுரி செயல்திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அதிகாரிகளிடம் இதனை தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மாநில சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர்

வீரமணி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ஊட்டச்சத்து மாத நிறைவு விழாவை மாநில வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

வீரமணி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோபர் கபில் ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர்

டென்னிஸ் பாரிசில் நடைபெறும் பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களுக்கு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரியாவின் டோம்னிக் தீம் ஸ்பெயினின் ர பேல் நடால் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ருமேனியாவின் சைமனோ ஹேலப் போலந்தின் இக்காஸ் வியாடெக் உக்ரைனின் எலினா ஸ்விட்டோலினா பிரான்சின் கரோலின் கார்ட்ஸியா ஆகியோர் முன்னேறியுள்ளனர்